இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது

குறித்த வழிவகைகளை ஆராய வருவாய்த்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பட்டீல் தலைமையில் ஏழு உறுப்பினர் அமைச்சரவை துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் பழங்குடியின விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு ஒப்புதல் அளித்ததால் ஆர்ப்பாட்டங்களை விலக்கிக்கொண்டுள்ளனர்

இன்று கொண்டாடப்படுகிறது

இந்த குழு தனது இரண்டு நாள் பயணத்தின்போது வாக்களார்கள் அரசியல் கட்சிகள் மாநில அரசு அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து பேசுகின்றனர் இந்த மாநிலத்தில் வாக்குப் பதிவு நடைபெற இரண்டு வாரக் கால எஞ்சியுள்ள நிலையில் அதற்கான தயார்நிலை குறித்து குழுவினர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் ஒருங்கிணைப்பு காவல்துறை அதிகாரிகளடன் ஆய்வு செய்தனர் இந்தக் குழுவினர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை இன்று சந்தித்து தேர்தல் நிலவரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் மாநில அரசு தலைமை செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளையும் குழுவினர் சந்தித்து பேசுவார்கள் சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் தெலுங்கானா மாநிலங்களில் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கு நேற்று கடைசி நாளாகும்

பிரதுர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானனின் ஆழ்வாா் நகரில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி திங்கட் கிழமை அன்று ஆஜ்மீர் நகரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மத்திய பிரதேசத்தில் கருவுற்ற தாய்மார்கள் வரிசையில் நிற்காமல் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது

குடிபெயர்ந்த புரு இன மக்கள் வாக்களிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மேற்கு வங்கத்தின் புருலியா பிர்பூம் மாவட்டங்கள் ஒடிசாவில் நிலக்கரி நகரமான டல்செர் பீகாரின் பகல்பூர் ஜார்கண்ட்டின் கிழக்கு பொக்காரோ தெற்கு காரன்பூரா ஆகிய இடங்களில் இந்த நிலக்கரி படுகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய புவியியல் ஆய்வு நிறுவன கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஆர் கே கிஸ்கு தெரிவித்தாா்

இந்த படுகைகளிலிருந்து நிலக்கரி வெட்டி எடுக்கப்படும் போது சும்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் இந்தியா முழுமைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று அவர் கூறினார்

இதன் மூலம் நாட்டிற்கு பொருளாதார பலன் அளிக்கும் மூலகங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றார் அவர் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வர்த்தகத்தையும் வர்த்தக உறவுகளையும் வலுப்படுத்த வேண்டியன் அவசியத்தையும் குயடிரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் சிட்னியில் நேற்று ஆஸ்திரேலியா இந்தியா வர்த்தக கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொருளாதார சீர்த்திருத்தங்கள் மேம்பாட்டில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை குறிப்பிட்டார் சிட்னியில் தமது பயணத்தின் கடைசி நாளான நேற்று பாரா மட்டா என்ற இடத்தில் மகாத்மா காந்தியடிகளின் சிலையை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியின்போது கூடியிருந்த பெருந்திரளான இந்திய சமுதாயத்தினரிடையே அவர் உரையாற்றினார்

இந்த மூவர் மீதும் மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பு பீமா கோரேகான் வன்முறைகளுடன் தொடர்பு ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஜம்மு கஷ்மீரின் அனந்த் நாக் மாவட்டத்தில் பிஜ்பெகாரா நகரத்தின் அருகே சுட்கிபோரா கிராமத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நள்ளிரவு மோதல் ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் கூட்டு பாதுகாப்பு படை பிரிவினர் கற்றி வளைத்து தேடும் பணியில் ஈடுபட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் கட தொடங்கியதை அடுத்து இந்த மோதல் நடைபெற்றது இதில் உயிர் சேதம் குறித்து தகவல் ஏதும் இல்லை

இந்த குண்டு வெடிப்பு இரும்பு கடை ஒன்றில் ஏற்பட்டதாக சிவ்சாகர் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தாா்

அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சம்பந்தபட்ட குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார் மகாராஷ்டிர மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கையை அமல்படுத்துவதற்கான வழிவகைகளை பரிந்துரைக்க மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பட்டில் தலைமையில் ஏழு உறுப்பினர் அமைச்சரவை துணைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான மாநில அரசு தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது இந்த துணைக் குழுவின் முடிவு இறுதியானது என்றும் இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அவசியம் இல்லை என்று தீர்மானம் கூறுகிறது மராத்தா இனத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்க மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சமீபத்தில் பரிந்துரை செய்திருந்தது தற்போதுள்ள ஒதுக்கீடுகள் எதனையும் பாதிக்காத வகையில் இந்த ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவீஸ் தெரிவித்தாா் மகாராஷ்டிராவில் பழங்குடியின விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நேற்று ஒப்புதல் அளித்ததால் ஆர்ப்பாட்டங்களை விலக்கிக்கொண்டுள்ளனர் சுவாமிநாதன் குழு அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் நில உரிமைகள் தீர்வுகள் காண வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வேண்டும் விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் வறட்சி இழப்பீடு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்காள பழங்குடியின விவசாயிகள் தனோ மாவட்டத்திலிருந்து தெற்கு மும்பையில் உள்ள அசாத் மைதானத்திற்கு பேரணியாக சென்றனர் இந்த விவசாயிகள் குழுவினர் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிசை சந்தித்து பேசிய போது வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அவர் உறுதி அளித்தாா் வள நில உரிமை பிரச்சினையில் நேரடி கவனம் செலுத்தி அடுத்த மாதம் இறுதிக்குள் இதற்கு தீர்வுகாணுமாறு அரசு தலைமை செயலாளருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கிரிஷ் மகாஜன் திரு விஷ்ணு சாவ்ரா ஆகியோர் பங்கேற்றனர் பழங்குடியினர் அதிகம் வாழும் மாவட்டங்களின் ஆட்சியாளர்கள் கானொளி மூலம் பங்கேற்றனர் கர்த்தார்பூர் எல்லையை திறந்துவிட இந்தியா எடுத்துள்ள முடிவை பாகிஸ்தான் வரவேற்றுள்ளது அந்நாட்டு தகவல் துறை அமைச்சர் திரு சவுத்திரி ஃபாவாத் இஸ்கேன் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளார்களிடம் இதை தெரிவித்தார் இதனால் சீக்கிய சமூதாயத்தினர் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கர்தார் எல்லை திறப்பு சரியான திசையில் எடுக்கப்பட்ட முடிவு என்று குறிப்பிட்டுள்ளார் குருபூராப் எனப்படும் குருநானக் ஜெயந்தி இன்று இந்தியா மற்றும் உலக நாடுகளில் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது சீக்கிய மதத்திற்கு அடித்தளமிட்ட முதலாவத சீக்கிய குரு குருநானக்கின் பிறந்த நாள் குருநானக் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது

அமிர்தசரசில் உள்ள தங்க கோவிலில் குருநானக் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது

நகர்கீர்த்தன் என்படும் ஊர்வலத்தில் பல்லக்குகள் இடம்பெற்றன உத்திரபிரதேசத்தில் கார்த்திகை பவுர்ணமியும் குருநானக் ஜெயந்தியும் பக்தி சிரத்தையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது புனித நீராடுவதற்காக ஆற்றின் கரைகளில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது இந்த கொண்டாட்டங்கள் தொடர்பாக மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் திறந்த வெளி அரங்கில் விளையாட்டு சார்ந்த வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன

திரைப்பட இயக்குநர் ராக்கேஷ் ஒம்பிரகாஷ் மெக்ரா திரைப்பட நடிகர் திவ்யா தத்தா பனாஜிக்கு அருகே ஆல்டின்ஹோ என்ற இடத்திலுள்ள ஜாகர் பூங்காவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

டாஸ் வென்ற இந்தியா பேட் செய்ய தீர்மானதித்தது மற்றொரு அரையிறுதி போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இறுதி போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது